விமானப்படை கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமான் நேற்று இரவு புதுதில்லி வந்தடைந்தார் பல்வேறு கட்சித் தலைவர்கள் அவரை வரவேற்று அவரது தைரியத்தை பாராட்டியுள்ளனர்

மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது விரிவான செய்திகள் பாகிஸ்தானால் அடாரி வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்திய விமானப்படை கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமான் நேற்று இரவு புதுதில்லி வந்தடைந்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய விமானப்படை துணை தளபதி ஆர் ஜி கபூர் அபிநந்தன் நாடு திரும்பியது குறித்து இந்திய விமானப்படை மகிழ்ச்சி அடைவதாகக் கூறினார் அவருடைய வீர தீர செயலால் நாடே பெருமையடைவதாக தமது செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில் அபிநந்தனின் வீரத்தையும் உறுதியையும் தேசம் பாராட்டுவதாகவும் அவர் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவராக திகழ்வதாகவும் கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திரு ரவி சங்கர் பிரசாத் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோரும் அபிநந்தனின் தைரியத்தை பாராட்டியுள்ளனர் பிஜேபி தலைவர் அமித் ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டிற்காக தொடர்ந்து சேவையாற்றுமாறு கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் அபிநந்தனின் கண்ணியம் தைரியம் ஆகிய குணங்கள் நாட்டு மக்களை பெருமையடையச் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தில்வி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்வா ஆகியோரும் அபிநந்தன் நாடு திரும்பியதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர்

தீவிரவாதத்திற்கு எதிராள அனைத்து நடவடிக்கைகளிலும் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக பிரான்ஸ் உறுதி அளித்துள்ளது

பாகிஸ்தாளில் செயல்படும் ஜெய் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அஸாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கக்கோரி ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா இங்கிவாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கடந்த புதன்கிழமை புதிய கோரிக்கையை முன் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய கட்டுமான தொழில்நுட்பம் குறித்த கண்காட்சி மற்றும் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் நாட்டில் இத்துறைக்கான வாய்ப்பு குறித்து விவரிக்கும் வகையில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர் குஐராத் ஜார்கண்ட் மத்தியப்பிரதேசம் தமிழ்நாடு திரிபுரா உத்தரப்பிரதேசம் ஆகிய ஆறு மாநிலங்களில் கட்டப்படவுள்ள ஆயிரம் வீடுகளுக்கான திட்டங்கள் குறித்தும் வடிவமைப்பு குறித்த வழிவகைகள் இம்மாநாட்டில் கண்டறியப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய இந்தியாவிற்கான கணினி மென்பொருள் ஹேக்கத்தான் போட்டியில் இன்று உரையாற்றவுள்ளார்

கன்னியாகுமரியில் நேற்று பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை பிரதமர் தொடங்கி வைத்தார்

மீன்வளத்துறைக்கென்று தனியாக அமைக்கம் உருவாக்கப்படவுள்ளதாக கூறிய அவர் இஸ்ரோவின் ஒத்துழைப்புடன் மீனவர்களின் வசதிக்காக அவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளும் கருவிகளும் வழங்கப்படவுள்ளதையும் குட்டிக்காட்டினார் மதுரை சென்னை எழும்பூர் இடையேயான நாட்டின் இரண்டாவது தேஜஸ் ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அங்கு அமைக்கப்பட்ட மூன்று சாலைகளை திறந்து வைத்த பிரதமர திரு நரேந்திர மோடி அமைக்கப்படவுள்ள சில சாலை திட்டப்பனிகளுக்கும் இரன்டு ரயில்வே திட்டப்பனிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் பெட்ரோலியப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் அசாம் மாநிலம் விரைவில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் கிழக்கு கொள்கையின் கீழ் பெட்ரோல் மற்றும் டீசலை மியான்மர் பூட்டான் பங்களாதேஷ் மற்றும் தெள்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு அசாம் ஏற்றுமதி செய்யும் என்று அவர் கூறினார்

இதையடுத்து ஜூவாஸ் சோலாட்ரி பேரா ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு உள்ளனர் ரஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்ட எல்லைகளில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய நிலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி தொடர்ந்து எட்டாவது நாளாக பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருவதாகக் கூறப்படுகிறது அதற்கு நம் நாட்டு படையினரும்பதிவடி ராணுவம் கொடுத்து வருவதாக தகவல்கள் தெரி விக்கின்றன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள ஹண்டுவாராவில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இரண்டு காவல் துறையினர் மற்றும் இரண்டு மத்திய ரிசர்வ் காவல்படையினரும் உயிர்த்தியாகம் செய்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் குடிமக்களில் ஒருவரும் இச்சம்பவத்தில் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் வருகைப்பதிவுக்கான பயோ மெட்ரிக் முறை விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையள் தெரிவித்குள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆறாயிரம் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கவும் மாணவர்களுக்கு இணையதளம் மூவம் கல்வி போதிக்கவும் வகை செய்யும் புதிய திட்டத்தை முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி நாளை தொடங்கி வைக்கவுள்ளதாக கூறினார் மாணவர்கள் எதிர்காலத்தில் என்ன படிக்கலாம் என்பது பற்றி தெரிந்து கொள்ள இலவச அலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்

இது அஅற்கு முந்தைய மாதத்தில் ஒரு வட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலாக வரி வருவாய் ஈட்டப்பட்டதாக கூறியுள்ளது கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் ஜிஎஸ்டிஆர்

நாட்டின் பொதுத் தேர்தல் உரிய நேரத்தில் நடைபெறும் என்று தலைமத் தேர்தல் ஆணையர் தரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக இரண்டு நாள் பயணமாக லக்ளோ சென்றுள்ள அவர் தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாஸா திரு கசில் சந்த்ரா ஆகியோருடன் இணைந்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய திரு அரோரா தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாகக் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச் சாவடிகளிலும் வாக்குப்பதிவு எந்திரத்துடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான கருவியும் இணைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் தேர்தல் ஆணைய புதிய அறிவிக்கையின்படி வேட்பாளர்கள் தங்களுக்கு உள்நாட்டில் உள்ள சொத்து விவரங்களோடு வெளிநாட்டில் உள்ள சொத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்று திரு கனில் அரோரா கூறினார்

இச்சம்பவத்தில் தற்கொலைப் படை தீவிரவாதிகள் ஏழு பேர் கொல்லப்பட்டதாக ஆப்கள் அரசு தெரிவித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகளைக் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டி இன்று நடைபெறுகிறது ஹைதராபாதில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது